பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

வரை கடன் வழங்கப்படும் என அக்கட்சியின் மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அணியை வென்றது

இதையொட்டி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வணிகள் மாநாட்டில் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் பதிவு செய்த வணிகர்களுக்கு பத்து வட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடு கடன் அட்டைகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு ஒய்வூதிய திட்டம் போன்றவை வழங்கப்படும் என்றார் இதுதவிர புதிய சில்லறை விற்பனை கொள்கை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஐந்தாண்டுகளில் தமது தலைமையிலான அரசு வணிகர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக கூறிய பிரதமர் வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வுகாண தேசிய வணிகர் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தாா் வணிகர்கள்தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று வர்ணித்த பிரதமர் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து லட்சும் கோடி ரூபாய் அளவிற்கு வணிகர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் தெரிவித்தாா் தமது அரசு செயல்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வர்த்தகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தியிருப்பதாக அரசின் வருவாயும் ஒன்றரை மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினாா் நாட்டின் காவலாளி என்று கூறிக் கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்பானி அதானி போன்றவர்களுக்குதான் காவலாளியாக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குறை கூறியிருக்கிறார்

இந்தத் திட்டம் நாட்டில் உள்ள ஏழை மக்களின் பொருளாதார நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து கள்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு ராகுல் காந்தி நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரங்களில் பாதுகாப்பு பற்றி மட்டுமே குறிப்பிடும் பிரதமர் கோடிக்கணக்கான இளைஞா்களின் வேலைவாய்ப்பு பறிப்போனது பற்றி பேசுதது ஏன் என்றும் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினா்

சத்தீஷ்கட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரசை சேர்ந்த ஜவஹா்வால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மற்றும் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்ட அனைத்து தலைவா்களும் வறுமையை ஒழிப்போம் என்று அளித்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றார் அதேபோன்றுதான் திரு ராகுல் காந்தியும் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் மக்களை தவறாக வழிநடத்துவதே காங்கிரஸ் கட்சியின் வாடிக்கையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டா்

புவனேஷ்வரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாலகோட் விமான தாக்குதலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதாரம் கேட்பதை குறை கூறினார்

இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குளூர் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினர் அதற்கான விண்ணப்பத்தை நாளை பெற்று நாளையே சமா்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லிபியா தலைநகர் த்ரிபோலியில் உள்நாட்டு வன்முறைகள் அதிகரித்து வருவதால் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்போது வெளியேறாவிட்டால் பின்னர் அவர்களை வெளியேற்ற முடியாது என்றும் திருமதி சுஷ்மா சுவராஜ் தமது டுவிட்டர் பகுதியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ராணுவத்தை மோடியின் படை என்று கூறும் பிஜேபி தலைவா்களை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கண்டிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசனத்தின்படி பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய அமைச்சன் திரு முக்தாா் அப்பாஸ் நக்வி ஆகியோா் தேர்தல் ஆணையத்தால் கண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் முப்படைகளின் தலைவர் என்ற முறையில் இவர்கள் மீது குடியரசுத் தலைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இந்தியாவின் முப்படைகளும் எந்தவொரு தனி நபருக்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ சொந்தமானது அல்ல என்றும் திரு டி ராஜா தெரிவித்தாா் வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகம் புதுவையில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசாள மழை பெய்யக்கூடும் எனவும் ஈரப்பதத்துடன் கூடிய காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை தேனி கோவை வேலூர் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது வெயிலின் அளவு வழக்கத்தைவிட இரண்டு டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சேலம் மாநகர பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இம்மாவட்டத்தில் உள்ள அயோத்தியா பட்டணம் ஆச்சாங்குட்டப்பட்டி ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்தது

கோடை வெயிலின் பிடியில் சிக்கி தவித்த மக்கள் இந்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இருவரி செய்திகள் அமெிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இருந்ததா என்பது குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட திரு ராபா்ட் முல்வர் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவின் அறிக்கை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

இந்தியாவில் பனிரெண்டு புதிய அனுமின் உலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அனுசக்தித் துறை தலைவர் திரு கே என் வியாஸ் தெரிவித்துள்ளார்

ஜெய்ப்பூரில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் மும்பை அணிகளும் இரவு எட்டு மணிக்கு தில்லியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் தில்லி பஞ்சாப் அணிகளும் மோத உள்ளன ஆசிய பளுதுக்கும் சாம்பியன் போட்டிகள் சீனாவில் உள்ள நிங்போ நகரில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் மீராபாய் சானு ஆடவர் பிரிவில் ஜெர்மி லால்ரினுங்கா மற்றும் விகாஸ் தாகூர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்